திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் சித்ராகூட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பந்தல்கண்ட் அதிவேக நெடுஞ்சாலைக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார்

ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம் அமெரிக்கா தாலிபன் இடையே இன்று கையெழுத்தாகிறது

போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து பந்துவீச தீர்மானித்தது இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் பத்தாயிரம் விவசாய உற்பத்தி அமைப்புகள் ஏற்படுத்தும் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் சித்ராகூட்டில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படுகிறது விவசாய தொழில்நுட்பம் தரமான விதைகள் உரங்கள் பயிருக்கிகள் ஆகியவை குறித்து சிறுகுறு விவசாயிகளிடையே விழிப்புணர்வை அதிகரித்து அவர்களின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் நோக்கத்துடன் இத்திட்டம் தொடங்கப்பட உள்ளது நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட உள்ள இந்த அமைப்புகள் மூலம் விவசாயிகளின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படும் என வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார்

இதன் முன்னோட்டமாக சித்ராகூட் நிகழ்ச்சியில் பிரதமர் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு விவசாய கடன் அட்டைகளை வழங்க உள்ளதாக அவர் கூறினார் தற்போது ஆறுகோடியே ஐம்பது லட்சம் பேரிடம் விவசாயக் கடன் அட்டை உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் சித்திரகூட்டில் பந்தல்கண்ட் அதிவிரைவு சாலைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

உத்தரப்பிரதேச அரசால் அமைக்கப்பட உள்ள பந்தல்கண்ட் நெடுஞ்சாலை ஆக்ரா லக்னோ நெடுஞ்சாலை வாயிலாக தில்லியுடன் இணைய உள்ளது பந்தல்கண்ட் மாவட்டம் மேம்பாடு அடைய இந்தத் திட்டம் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது

இந்தத் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு தமிழகம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பாதுகாப்புத் தளவாட உற்பத்தி வளாகங்களை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தின் ஜான்சி மற்றும் சித்ராகூட் பகுதிகளில் விவசாயப் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படாத நிலங்கள் இத்திட்டத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது இதன்மூலம் அங்குள்ள ஏழை எளிய விவசாயிகள் வருமானம் ஈட்ட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது

புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கை சந்தித்துப் பேசிய அவர் அடுத்தடுத்த கட்டங்களில் இப்பணியிடங்கள் நிரப்படும் என்று கூறினார்

அயோத்தியாவில் ராமர்கோவில் கட்ட அமைக்கப்பட்டுள்ள குழுவின் தலைவர் திரு நிர்பேந்திர மிஸ்ரா உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு போகி ஆதித்பநாத்தை லக்னோவில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் அயோத்தியாவில் இன்று ராமர்கோவில் கட்டுமானத்திற்கான வரைபடத்தை தயாரிக்கும் பணியை அவர் தொடங்கி வைத்துள்ளார் அகுற்கு முன்னோட்டமாக மரியாதை நிமித்தமாக திரு மிஸ்ரா உத்தரப்பிரதேச முதலமச்சரை சந்தித்துப் பேசியுள்ளார் புல்வாமா தாக்குதலில் தொடர்புடைய ஜெய்ஷே முகமது இயக்க தீவிரவாதி ஷக்கீர் பஷிர் மக்ரே வை தேசிய புலனாய்வு அமைப்பு என்ஐஏ கைது செய்துள்ளது புல்வாமா மாவட்டத்தில் ஹஜிபால் பகுதியில் வசித்து வந்த இந்த நபர் தற்கொலை தாக்குதல் நடத்திய ஆதில் அஹமது தார் க்கு தேவையான உபகரணங்களை வழங்கியதுடன் தங்குவதற்கு இடமளித்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதமட்டுமன்றி தீவிரவாதிகளுக்கு பணம் ஆயுதம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை அவர் விநியோகித்து வந்தது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு புல்வாமாவில் தனை ராணுவப் படையினரின் நடமாட்டம் குறித்து தீவிரவாதிகளுக்கு அவ்வப்போது தகவல்களை இந்த நபர் வழங்கியுள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது

கண்ணையாகுமார் மற்றும் இருவர் மீது கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தில்லி காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது

இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து துணைப் பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான திரு வின்சன்ட் பீட்டர்ஸ் மும்பையில் வர்த்தகத் துறையினரிடையே உரையாற்றினார் உலக அரங்கில் மிக முக்கிய நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக அவர் கூறினார் இந்தியாவில் முதலீடுகளை அதிகரித்து இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்த நியூசிலாந்து விரும்புவதாக அவர் கூறினார்

இத்துறையில் இந்தியாவுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார் ஆப்கானிஸ்தானில் அமைதி மற்றும் நிலைத் தன்மை ஏற்பட இந்தியா தனது முழு ஆதரவைத் தெரிவித்துள்ளது அமெரிக்கா தூலிபள் இடையே அமைதியை ஏற்படுத்தும் ஒப்பந்தம் தோஹா தலைநகர் கத்தாரில் இன்று கையெழுத்தாக உள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டர்ம்ப் ஆப்கானிஸ்தானை வலுவான பாதையில் இட்டுச் செல்ல அந்நாட்டு அரசும் தாலிபன்களும் பணியாற்றுவார்கள் என தெரிவித்தார் தோஹா தலைநகர் கத்தாரில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்ப்பியோ முன்னிலையில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது இந்நிகழ்ச்சியில் இந்தியாவின் துதர் பங்கேற்க உள்ளார் இந்நிலையில் வெளியறவுத்துறை செயலாளர் திரு ஹர்ஷவர்தன் சிங்கேலா ஆப்கானிஸ்தான் அதிபர் திரு அஷ்ரப் களியை காபூலில் சந்தித்து ஆப்கானிஸ்தானில் அமைதி ஏற்பட வாழ்த்து தெரிவித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி எழுதிய கடிதத்தை அவரிடம் வழங்கினார் இதனிடையே அமெரிக்கா தாலிபன் இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது குறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவிஷ்குமார் ஆப்கானிஸ்தான் வலுவடையவும் வளமடையவும் தீவிரவாதத்திலிருந்து விடுபடவும் இஇந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என தெரிவித்துள்ளார் ஜனநாயகம் அந்நாட்டில் ஏற்பட்டு உள்நாட்டு ஒற்றுமை அதிகரிக்க இந்தியா உதவும் என்று அவர் கூறியுள்ளார்

ஜெனீவாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா வைரஸ் தொற்று ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பரவியிருப்பதாகவும் உலகப் பொருளாதாரத்தை இது பாதித்துள்ளதாகவும் கூறினார் இதனிடையே இத்தாலியிலிருந்து ஐஸ்லேண்ட் திரும்பிய ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டின் உள்துறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டவர் ஐஸ்பேண்ட் தேசிய பல்கலைக்கழக மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பெவாரஸ் டென்மார்க் ஐஸ்லேண்ட் லித்வேனியா மெக்ஸிகோ மற்றும் நியூசிவாந்து ஆகிய நாடுகளில் கொரனோ வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது

நான்கு பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு கூறியுள்ளது

முன்னதாக டாஸ் வென்ற நியூசிலாந்து பந்து வீச தீர்மானித்தது வெலிங்டனில் நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியா தோல்விளய சந்தித்த நிலையில் இந்த ஆட்டத்தில் வெற்றிபெற வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டுள்ளது